முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத்தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்குத் திரும்ப வேண்டும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்தள்ள அறிக்கையில் மக்கள் நலனுக்காக செயல்படுவதில் அரசு ஊழியா்களுக்கும் முழுபங்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார் சுயநலத்தை மட்டும் கருதாமல் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தியாக உணர்வோடு சில நேரங்களில் உரிமைகளையும் விட்டுக்கொடுத்து மக்கள் பணியாற்றுவது நமது கடமை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தமிழ்நாடு தற்போது கடுமையான வறட்சியின் பிடியில் உள்ளதாகவும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டியுள்ள நிலையில் உரிமைகளைப் பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது மக்கள் பணிக்கு பொருத்தமாக அமையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இன்றைக்குள் அனைவரும் பணிக்குத் திரும்ப வேண்டும் எனவும் முதலமைச்ச் கேட்டுக்கொண்டுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜாக்டோஜியோ அமைப்பினருடன் பேச்சுவா்த்தை நடத்த முடியாது என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இத்தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசுத்தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஏற்கனவே மூன்று முறை பேச்சுவார்தை நடத்தப்பட்டு விட்டதாக கூறினார் மேலும் இதுதொடா்பாள வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் ஜாக்டோஜியோ அமைப்பினரை பேச்சுவார்தைக்கு அழைக்க முடியாது என்றும் தெரிவித்தார் இதையடுத்து ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு இருதரப்பும் வேலைநிறுத்த பிரச்சினை குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தாா்

ஈரோடு மாவட்டம் பவாளி அருகே உள்ள அம்மாப்பேட்டை நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதுபோன்ற நிலையை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்தில் மேல்நிலை வகுப்புகளில் புதிய பாடத்திட்டம் கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தாா் இதன்மூலம் ப்ளஸ் டூ படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை அஇஅதிமுக அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்சா் திரு கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளாா் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மகளிர் கயஉதவிக் குழுவினருக்கான கடன் உதவிகளை வழங்கி பேசிய அவர் மக்கள் நலத்திட்டங்களை இப்போதைய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது என்றாா் குறிப்பாக பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த சிறப்புத் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஈசூர்வல்லிப்புரம் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட உள்ள தடுப்பணைக்கு ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் நேற்று அடிக்கல் நாட்டினார்

விவசாயிகள் பயன்பெறும் வகையிலேயே இந்தத் தடுப்பணைகள் கட்டப்படுவதாகவும் அவா் கூறினாா் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அறிவித்துள்ள ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் வழங்கும் திட்டம் வறுமை ஒழிப்பில் ஒரு மைல் கல்லாக அமையும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தரும்புரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்குட்பட்ட மூக்கனூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாததால் மக்கள் பணிகள் முடங்கி கிடப்பதாக கூறினார் தமிழக அரசுத் துறைகளால் செயல்படுத்தப்படும் பணிகள் தரமானதாக இல்லை என்று குறிப்பிட்ட அவா் மாநிலத்தில் ஊழல் மற்றும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் குற்றம்சாட்டினார் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கே கே சசிதரன் மற்றும் பி டி ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமாவு

ஆக்கிரமிப்பு கட்டடங்களுக்கு எந்த வரியும் வசூலிக்கக் கூடாது என்றும் ஆக்கிரமிப்பாளர்களை வாக்காளா் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்றும் சும்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே மழைநீர் சேகரிப்பு திட்டம் தொடர்பான மற்றொரு வழக்கை விசாரித்த இதே அமர்வு இதுகுறித்து தலைமை செயலாளர் மற்றும் சும்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத்தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சன் திரு பியூஷ் கோயல் வரும் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நாளை மறுநாள் தாக்கல் செய்ய உள்ளார்

நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குழுகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்காக மக்களவைத் தலைவா் திரும்தி சுமித்ரா மஹாஜன் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதேபோல் மாநிலங்களவைத் தலைவா் திரு வெங்கைய நாயுடு நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்

சூரத்தில் மருத்துவமனை ஒன்றை திறந்துவைக்கும் அவர் புதிய இந்தியா இளைஞர் மாநாட்டிலும் பங்கேற்கிறாா் அதனைத் தொடர்ந்து தண்டியில் அமைக்கப்பட்டுள்ள உப்பு சத்தியாகிரக தேசிய நினைவு சின்னத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் மத்திய அரசின் புதிய தங்க கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என வா்த்தக தொழில் துறை அமைச்சா் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளாா் மும்பையில் நேற்று இரத்தின கல் மற்றும் நகைகளுக்கான உள்நாட்டு கவுன்சில் தொடக்க விழாவில் பேசிய அவர் இதுதொடர்பாக தமது அமைச்சகம் நிதி ஆயோக் அமைப்புடனும் சும்பந்தப்பட்ட மற்ற தரப்பினருடனும் ஆலோசித்து வருவதாக கூறினார் நமது கலாச்சார நடவடிக்கைகளின் காரணமாக இந்தியர்கள் அதிக அளவில் தங்கம் வாங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படும் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் காங்கிரஸ் வாக்குச்சாவடி ஊழியர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் தலைமை பதவிகளில் பெண்கள் அதிக அளவில் இடம்பெற வேண்டும் என்ற காங்கிரஸ் விரும்புகிறது என்று கூறினார் தேசிய ஊரக வேலை உறுதித்திட்டம் தகவல் அறியும் உரிமைச் சுட்டம் உணவு பாதுகாப்பு சுட்டம் ஆகியவற்றைப் போல குறைந்தபட்ச வருவாயை உறுதி செய்யும் திட்டமும் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போதைய மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்றும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டாள்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாகித்ய அமைப்பின் தலைவா் திரு சந்திரசேகா் கம்பார் இவற்றை வழங்கினார் தமிழ் மொழியில் எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் சஞ்சாரம் என்ற தமது நாவலுக்காக இந்த விருதை பெற்றார் இருவரி செய்திகள் பாகிஸ்தான் ஆதரவுடன் செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் இந்தியா ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் முதன்முறையாக இந்து மதத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிவில் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய அரபு எமிரெட் மற்றும் சவுதி அரேபிய மத்திய வங்கிகள் இணைந்து அபேர் என்ற பெயரில் புதிய டிஜிட்டல் பணத்தை உருவாக்கியுள்ளனர் மியான்மரில் ராணுவ அரசால் கொண்டுவரப்பட்ட அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு குழு ஒன்றை அமைக்க அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது குடியரசுத்தின அணிவகுப்பில் பங்கேற்ற ராணுவ வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி புதுதில்லியில் நேற்று மாலை நடைபெற்றது அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகள் சமூக ஊடகங்களிலும் அதிக அளவில் இடம்பெற செய்ய வேண்டும் என பிரசார் பாரதி அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி சசிசேகள் வெம்பட்டி வலியுறுத்தியுள்ளார்

ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலக கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டித்தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது